நிலை தொடர்பாக இன்று மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார்

தடுப்புப்பணிகள் குறித்தும் பரிசோதனைகளின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதனைத்தொடர்ந்து பிற்பகலில் மருத்துவ நிபுணர் குழுவினருடனும் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார் பள்ளிகள் மற்றும் திரையரங்குகளை திறப்பது தொடர்பாகவும் கூடுதல் தளர்வுகளை அறிவிப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது

முகக்கவசம் அணிதல் சுத்தமாகக் கைகளை கழுவுதல் தனிநபர் இடைவெளியை பராமரித்தல் போன்றவற்றை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் விரிவாக மக்களிடம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது அதே நேரத்தில் நோய் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் ஊரடங்கு உத்தரவை அடுத்த மாதம் கடைசிவரை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டுமென்றும் மத்திய அரசு கூறியுள்ளது

எல்லை தாண்டி மீன்பிடித்ததாகக் கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்திய தாக்குதலுக்கு துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இலங்கை கடற்படையினரின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அப்பாவி மீனவர்களுக்கு நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசு மத்திய அரசிடம் வலியுறுத்தும் என்று கூறியுள்ளார் ஊழலுக்கு எதிரான மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு நாட்டு மக்கள் ஆதரவளிக்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோதி கேட்டுக் கொண்டுள்ளார் லஞ்ச ஒழிப்பு மற்றும் கண்காணிப்பு தொடர்பான மூன்றுநாள் தேசிய மாநாட்டை நேற்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் தமது தலைமையிலான மத்திய அரசின் நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்தும் வெளிப்படையாகவும் பொறுப்புணர்வுடனும் நடைபெற்று வருவதாகக் கூறினார் வளர்ச்சிப் பணிகள் குறித்து மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு மத்திய அரசு நடந்து கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் கடந்த சில ஆண்டுகளாக ஊழலுக்கு எதிராள உனர்வு அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் ஊழல் பொருளாதாரக் குற்றங்கள் போதை மருந்துக் கடத்தல் சுட்ட விரோத பணப்பரிமாற்றம் தீவிரவாதம் மற்றும் தீவிரவாதச் செயல்களுக்கு நிதியுதவி செய்தல் இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை என்றும் அவர் குறிப்பிட்டார் திறமையாள தணிக்கை நடவடிக்கைகள் மூலமாக ஊழலுக்கு எதிராக மத்திய அரசு தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார் ஊழலுக்கு எதிரான பணி என்பது ஒரு தனிநபர் சார்ந்த பணி அல்ல என்றும் அனைவருக்கும் இதில் கூட்டுப் பொறுப்பு உள்ளது என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தெரிவித்தார் கருணை அடிப்படையில் வேலை வழங்க மறுக்கக்கூடாது என்று பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பணியின் போது உயிரிழந்த ஊழியர் ஒருவரது மகன் தமக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்கக்கோரி விண்ணப்பித்த மனுவை பிஎஸ்என்எல் நிர்வாகம் நிராகரித்ததை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மூன்று மாதங்களில் முடிவெடுக்குமாறு நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டனர்

காலை ஏழு மணிக்குத் தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஆறுமணி வரை நடைபெறும் என்று அம்மாநில தலைத் தேர்தல் அதிகாரி திரு ஸ்ரீநிவாஸா தெரிவித்தார்

ஐக்கிய ஜனதாதளம் பிஜேபி தலைமையிவான தேசிய ஜனநாயகக் கூட்டணி ராஷ்ட்ரிய ஜனதாதளம் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிக்கு இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது லோக் ஜனசக்தி கட்சி இந்தத் தேர்தலில் தனித்துப் போட்டியிடுகிறது

தென் மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் ஏனைய என்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

பிரதமர் திரு நரேந்திர மோடியை நேற்று புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு மார்க் எஸ்பர் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சந்தித்துப் பேசினர் புதுச்சேரியில் அரசுப்பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவப் படிப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடு நடப்பு கல்வியாண்டிலேயே வழங்கப்படும் என்று முதலமைச்சர் வி நாராயணசாமி அறிவித்துள்ளார் சுட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு வந்தது தொடர்பாக திமுக உறுப்பினர்களுக்கு எதிராக உரிமைக்குழு அளித்த நோட்டீஸுக்கு விதித்த தடையை நீக்கக் கோரி சுட்டப்பேரவைச் செயலர் தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற உள்ளது அரசுப்பள்ளிகளில் நடப்பாண்டு ப்ளஸ் டூ பயிலும் மாணவர்களுக்கு இலவச நீட் பயிற்சி வகுப்புகள் இனையவழியில் அடுத்த மாதம் முதல் தொடங்க இருப்பதால் பயிற்சி பெற விரும்பும் மாணவர்கள் பள்ளி தலைமை ஆசிரியரை தொடர்பு கொண்டு பெயர் பதிவு செய்து கொள்ள வேண்டுமென்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊழல் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் இன்று நடைபெற இருந்த விவசாயிகள் குறைதீர் கூட்டம் அடுத்த மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது

இன்றிரவு ஏழரை மணிக்கு அபுதாபியில் நடைபெறும் போட்டியில் மும்பை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சார்வோர்லக் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஜய் ஜெய்ராம் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்